விஜயபாஸ்கர் தெரிவித்திருக்கிறார்

இன்று கூடியதும் இடதுசாரிகள் உள்ளிட்ட பிற எதிர்கட்சி உறுப்பினர்கள் அவை இப்பிரச்சினையை எழுப்பினார்கள் இதற்கு பதில் அளித்த அவைத்தலைவா் திரு

முன்னதாக மாநிலங்களவையில் பணியாற்றும் அவை காவலர்களுக்கான சீருடைகள் ராணுவ சீருடைகள் மாதிரியில் மாற்றுவது குறித்து பரிசீலிக்க அவைத்தலைவர் திரு

மக்களவை மக்களவையில் எதிர்கட்சி உறுப்பினர்கள் பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி இரண்டாவது நாளாக இன்றும் கோஷமிட்டதை அடுத்து அவையின் மையப்பகுதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுப்டுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மக்களவைத்தலைவர் திரு

இன்று கூடியதும் காங்கிரஸ் திமுக திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சி அவை உறுப்பினர்கள் பல்வேறு பிரச்சினைகளை எழுப்ப முயன்றனர்

விவசாயிகளின் பிரச்சினைகள் குறித்து கேள்விகள் இடம்பெற இருப்பதால் உறுப்பினர்களை இருக்கைக்கு செல்லுமாறு மக்களவைத்தலைவர் தொடர்ந்து வேண்டுகோள் விடுத்த போதிலும் யாரும் அதற்கு செவி சாய்க்கவில்லை அவையின் மையப்பகுதியில் குழுமி இனி எந்தவொரு உறுப்பினரும் கோஷமிடக்கூடாது என்று உத்தரவிட்ட அவைத்தலைவா மீறி செயல்படுபவாகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார் இதனிடையே கூச்சல் குழப்பங்களுக்கு இடையே விவசாயிகள் தொடர்பான கேள்விகளும் துணை கேள்விகளும் அவையில் எடுத்துக்கொள்ளப்பட்டன அவையின் மையப்பகுதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடும் உறுப்பினர்கள் தங்களது இருக்கைக்கு திரும்பி சென்றால் அவர்கள் துணை கேள்விகள் கேட்க அனுமதிக்கப்படுவார்கள் என்று அவைத்தலைவர் கூறினார் ஆனால் யாரும் அதற்கு செவிமடுக்காமல் தொடர்ந்து அர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தேசிய மாநாட்டு கட்சியை சோ்ந்தவர்களும் அவையின் மையப்பகுதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது

வெளியறவுத்துறை அமைச்சர் டாக்டர்

ஜெய்சங்கரும் வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ்கோயலும் மண்டல பொருளாதார விரிவான பங்களிப்பு அமைப்பிலிருந்து விலக இந்தியா மேற்கொண்ட முடிவு குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்களிடையே விரிவாக எடுத்துரைத்தனர் பிரதமரின் வெளிநாட்டு பயணம் இந்தியாவின் எதிர்கால நலனை மேலும் வலுப்படுத்தி இருப்பதாக எடுத்துரைத்தன்

அங்கு அமைந்துள்ள எழிமலா இந்திய கடற்படை அகாடமியை பார்வையிடும் குடியரசுத்தலைவர் இக்கடற்படை நிறுவனத்திற்கு குடியரசுத்தலைவரின் பெருமைமிகு வண்ணங்கள் உயரிய விருதை வழங்கி கௌரவிக்கிறார்

புதுதில்லியில் நீடித்த வளர்ச்சி இலக்கு தொடர்பான சர்வதேச மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவா் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின்கீழ் ஏற்படுத்தப்பட உள்ள இந்த மையங்கள் மூலம் நாட்டின் ஆரம்ப சுகாதாரம் மேம்படும் என்றார்

குறைந்த விலையில் மருந்து பொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்வது குறித்து தென்கிழக்கு ஆசிய பிராந்திய மருத்துவ நிபுணர்கள் இன்றைய மாநாட்டில் விவாதிப்பார்கள் என்றார்

நரேந்திரமோடி ட்விட்டரில் மறைந்த பிரதமருக்கு அஞ்சலி செலுத்துவதாக தெரிவித்தார் புதுதில்லியில் இந்திராகாந்தியின் நினைவிடமான சக்தி ஸ்தல்லில் காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியாகாந்தி முன்னாள் குடியரசுத்தலைவர் திரு பிரணாப் முகர்ஜி முன்னாள் குடியரசு துணைத்தலைவர் திரு ஹமீத் அன்சாரி முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன்சிங் உள்ளிட்டோர் இன்று மலர்தாவி மரியாதை செலுத்தினார்கள் நாடாளுமன்ற மத்திய மண்டபத்தில் அமைந்துள்ள இந்திராகாந்தியின் திருவுருவப்படத்திற்கு மக்களவை தலைவர் திரு ஒம்பிர்லா மலர்தூவி மரியாதை செலுத்தினார் மூத்த பிஜேபி தலைவர் திரு

அத்வானி மாநிலங்களவை எதிர்கட்சித்தலைவர் திரு குலாம்நபி ஆசாத் திமுக வின் திரு டி

பாலு உள்ளிட்டோரும் மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள் தேசிய ஒருமைப்பாட்டு தினமாகவும் கடைபிடிக்கப்படும் இந்நாளில் நாமக்கல் வளாகத்தில் ஒருமைப்பாடு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது

இந்நிகழ்ச்சியில் மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு

தமிழக அரசின் சார்பில் திருச்சி மண்டல பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் திரு ராமமூர்த்தி காவிரி தொழில்நுட்ப குழு தலைவர் திரு சுப்பிரமணியன் உறுப்பினர் திரு பட்டாபிராமன் உதவி செயற்பொறியாளர் திரு கண்ணன் உள்ளிட்டோர் கலந்துகொண்டுள்ளனர் இந்த கூட்டத்தில் காவிரி நீர் தொடர்பான தங்களது தரப்பு புள்ளி விவரங்களை இவர்கள் எடுத்துரைக்கின்றனர்

இருவரி அரியலூர் மாவட்டத்தில் சுற்றுலா துறையின் சார்பில் பள்ளி மாணாக்கருக்கான ஒருநாள் விழிப்புணர்வு சுற்றுலா பேருந்தினை ஆட்சித்தலைவர் திருமதி ரத்னா இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார்